ரூபாய் மதிப்பிலானதொழில் முதலீட்டுஒப்பந்தங்கள் இன்றுகையெழுத்தாகின்றன

சரக்குமற்றும் சேவைவரிகுழுமத்தின் கூட்டம் மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தலைமையில் இன்றுநடைபெறவுள்ளது

வெற்றிபெற்றன வடகிழக்குபருவமழைதொடர்பானமுன்னேற்பாடுகள் குறித்துமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுஆலோசனைமேற்கொள்கிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இந்தஆவோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் மழைநீர் தேங்கக்கூடியபகுதிகள் எனகண்டறியப்பட்டுள்ள இடங்களில் மேற்கொள்ளவேண்டியகூடுதல் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது தாழ்வானபகுதிகளில் வசிக்கும் மக்களைபாதுகாப்பாகமாற்று இடங்களில் தங்கவைப்பதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சரக்குமற்றும் சேவைவரிகுழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதிநிர்மவாசீதாராமன் தலைமையில் காணொலிக் காட்சிவாயிலாக இன்றுநடைபெறவுள்ளது மாநிலங்களுக்கான இழப்பீடுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மக்கள் பங்களிப்புடன்தான் இந்தநோய்த் தொற்றினைவெல்ல முடியும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

இதன் ஒருபகுதியாக மின்துறைஅமைச்சர் திரு தங்கமணி பொதமக்கள் முகக்கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தியுள்ளார் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நாமக்கல் எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

குப்பம் சுட்டப்பேரவைஉறுப்பினர் திரு லோகநாதனும் பொதமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார் நேற்றதிருவள்ளர் மாவட்டம் மணலியில் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறுகூறினார்

வேலுமணிகூறியுள்ளார்

புவியரசன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன விடுமுறைதினமானநேற்றும் நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்றதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஏழு நாட்கள் வரைவாடாமல் இருக்கும் சிறப்பை இந்தமலர் கொண்டுள்ளதாகஎமதிசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

டொனால்டுட்ரம்ப் கூறியுள்ளார்

பிரதமர் திரு

ஊரகபகுதிகளின் மேம்பாட்டற்காக இல்லாதஅளவிற்குதிட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகமத்தியஅரசுகூறியுள்ளது